உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பல் தமது முதல் ரோந்துப் பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது

நடைமுறைகள் தொடரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டஸ்இடையே இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்இன்று லக்னோவில் நடைபெறுகிறது சீன ஒப்பன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பல் தமது முதல் ரோந்துப் பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது இதற்காக கடற்படைக்கு பாராட்டு தெிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டின் பாதுகாப்பு தயார் நடவடிக்கைக்கு இது முக்கியமான தருணம் என்று குறிப்பிட்டுள்ளாா் சர்வதேச அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா முக்கியத்தாணாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை சந்தித்த கப்பற்படை குழுவினரிடம் கூறி பாராட்டு தெரிவித்தாா் அணுசக்தி மூலம் மிரட்டல் விடுபவர்களுக்கு ஐ என் எஸ் ஹரிஹந்த் நீர்மூழக்கி கப்பல் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் அனுசக்தி நீர்மூழ்க்கி கப்பலை வடிவமைக்கும் நாடுகளில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக கூறினார்

இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எல்லைப் பகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அசாம் நாகாவாந்து சிக்கிம் குஐராத் ராஐஸ்தான் மற்றும் உத்ரகாண்ட் மாநிலங்களுக்கு இத்தொகை அளிக்கப்படவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

தீபாவளி திருநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேதர்நாத் சென்று அங்குள்ள கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார் கேதர்பூரில் நடைபெற்று வரும் கட்டமைப்பு பணிகளையும் பேரிடர் பாதிப்புக்கு பின் மேற்கொள்ளப்படும் புதிய திட்டங்களை அவர் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் எமது செய்தியாளார் தெரிவிக்கிறாார்

அப்போது இருநாடுகளுக்கிடையே நிலவி வரும் பண்பாடு மற்றும் ஆன்மீக தொடர்பு குறித்து இருவரும் விவாதித்தனர்

பல்வறே கூட்டங்கள் மூலம் மக்களை சந்தித்து வேட்பாளர்கள் வாக்கு சேகித்து வருகின்றனா் பெரும்பான்மையான தொகுதிகள் மாவோயிஸ்ட்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக இருப்பதை அடுத்து வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது

மத்திய பிரதேச சுட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறுவதையொட்டி பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் நேற்று மனுதாக்கல் செய்தனர் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு ஷிவ்ராஜ்சிங் சௌகான் மனுதாக்கல் செய்தாா் வரும் வெள்ளிக்கிழமை மனுதாக்கல் செய்ய கடைசி நாளாகும்

புவனேஸ்வரில் இது குறித்து செய்தியார்களிடம் பேசிய மாநில காவல்துறை இயக்குநர் டாக்டர் ஆர் பி ஷர்மா ஐந்து பேர் கொண்ட மாவோயிஸ்ட் குழுவில் இரண்டு பேர் பெணகள் என்று தெரிவித்தாா் இத்தாக்குதலில் மாவோயிஸ்ட் முக்கியத் தலைவர் ரன்தேவ் தப்பிவிட்டதாக அவர் கூறினாா் போக்குவரத்து துறை வளர்ச்சிக்கு எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நகரங்களில் போக்குவரத்து நெருக்கடி மாசு குறைத்தலின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் மெத்தனால் எத்தனால் மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களின்இறக்குமதியை குறைத்து சேமிக்க முடியும் என்று திரு நிதின்கட்கரி கூறினார்

அதன்படி ஈரானில் உள்ள அணுமின் நிலையம்செறிவூட்டல் மற்றும் கனநீர் உலை ஆகியவை கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது

இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைக்கு பிறகு அந்நாட்டிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை பெருமளவு குறைத்துள்ளதற்காக இந்நாடுகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியா தென்கொரியா இடையே விளையாட்டு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது

இந்தியா மலாவி நாடுகளிடையே குற்றவாளிகளை நாடு கடத்தி ஒப்படைத்தல் அணு எரிசக்தி தூதரக பிரதிநிதிகளின் விசா தளர்வு ஆகியவற்றிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது

தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறா்கள் காலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாளடகளை அணிந்து பட்டாசுகளை வெடித்து பாரம்பரியத்துடன் இந்நாளை கொண்டாடுகிறார்கள் உற்றார் உறவினா்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் இந்நாளை முன்னிட்டு தலைவர்கள் நாட்டுமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் விதித்துள்ள நேர கட்டுப்பாடு காரணமாக இந்த ஆண்டு பட்டாசு சத்தம் சற்று குறைவாகவே உள்ளது இரண்டு மணிநேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டது

இந்த உத்தரவை அமவ்படுத்தும் வகையில் காவல்துறையினா் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன் உச்சநீதிமன்றம் உத்தரவை செயல்படுத்த அனைவரும் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார் பட்டாசுகளை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் மட்டும் வெடிக்குமாறு மாக கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது த்பாவளியை முன்னிட்டு முன்னணி திரை நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படங்கள் இன்று திரையிடப்படுவதால் திரையரங்குகளில் கூட்டத்தை காணமுடிகிறது தென்மேற்கு வங்கக்கடலில் இந்திய பெருங்கடலுக்கும் இலங்கைக்கும் இடையே குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது

சீன ஒப்பன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது

இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பி வி சிந்து உள்ளிட்டோர் இத்தொடரில் பங்கேற்கின்றனர்

இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி புனே அணியை எதிர்கொள்கிறது

மகளிர் ஒற்றையர் பிரிவில் மால்விகா பன்சாட்டும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் வென்றனர் ஆசிய ஜுனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான் சிங் பன்வார் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் பிரிவில் இளவேனில் வாளரிவன் வெண்கலப் பதக்கமும் வென்றனர்